திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார்

குடியுரிமை சோதனை மையமாக செயல்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது

இயக்குநகரகத்தில் திரு ராபா்ட் வத்ராவும் அவருடைய தாயாரும் இன்று ஆஜராகவுள்ளனர்

தொடங்குகிறது இனி விரிவான செய்திகள் ஹரியானாவில் உள்ள குருக்ஷேத்ராவில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அடிக்கல் நாட்டுகிறார் ஐஜ்ஜார் மாவட்டம் பட்சாவில் அமைக்கப்பட்டுள்ள தேசிய புற்றுநோய் மையத்தை நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார் வடஇந்தியாவின் முதலாவது இ எஸ் ஐ எஸ் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையை ஃபரிதாபாதில் அமைப்பதற்கான பணியை காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்கிறார் பன்ச்குவா மாவட்டத்தில் அமைக்கப்படவுள்ள தேசிய ஆயுர்வேத மையத்திற்கான கட்டுமானப் பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார் நாட்டின் முதலாவது ஆயூஷ் பல்கலைக்கழகமாக குருக்ஷேத்ராவில் அமைக்கப்படவுள்ள புரீகிருஷ்ணா ஆயூஷ் பல்கலைக்கழகத்திற்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டவுள்ளார் கானாலில் அமைக்கப்படவுள்ள பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா மருத்துவ பல்கலைக்கழகத்திற்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார் பாளிபட் போர் பற்றி விளக்கும் அருங்காட்சியகம் அமைப்பதற்கான பணிகளுக்கும் அவா அடிக்கல் நாட்டுகிறார்

தூய்மை சக்தி விருதுகளை வழங்கவுள்ளார் பின்னா் குருக்ஷேத்ராவில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் திரு மோடி உரையாற்றவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பாகிஸ்தானில் உள்ள கர்தா்பூர் சாஹிப் குருத்வாராவிற்கு செல்வதற்கு பஞ்சாப் மாநிலம் குர்தாஸ்பூர் மாவட்டத்தில் உள்ள தேரா பாபா நானக் எல்லைச் சாவடியை அங்கீரிக்கப்பட்ட குடியுரிமை சோதனை சாவடியாக மத்திய அரசு அறிவித்துள்ளது இதுகுறித்து உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிக்கையில் முறையான ஆவணங்கள் வைத்திருப்போா் இந்த எல்லை மூலம் சென்று வரலாம் என்று கூறப்பட்டுள்ளது இதற்காக முதன்மை குடியுரிமை அதிகாரி ஒருவரையும் மத்திய அரசு நியமித்துள்ளது மத்திய நிதியமைச்சகத்தில் பொருளாதார விவகாரங்கள் துறை செயலாளராக பணியாற்றிய திரு ராஜீவ் மெஹ்ரிஷி பாதுகாப்பு துறை செலவினம் தொடர்பான கோப்புகளை கைபாண்டது இல்லை என மத்திய அரக விளக்கமளித்துள்ளது தற்போதைய தலைமை தணிக்கை அதிகாரியான திரு மெஹ்ரிஷி ரஃபேல் போா்விமான ஒப்பந்தம் தொடர்பான பேச்கவார்த்தைகளின்போது நிதித்துறை பொறுப்பை கவனித்துள்ளதால் அவர் ரஃபேல் தொடர்பான தணிக்கை நடவடிக்கைகளிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும் என காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது இதற்கு பதிலளிக்கும் வகையில் நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் காங்கிரஸ் கட்சியின் குற்றச்சாட்டு முற்றிலும் கற்பனையானது என்றும் உண்மைக்கு மாறானது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

சாரதா நிதி மோசடி தொடர்டாக கொல்கத்தா காவல்துறை ஆணையர் திரு ராஜீவ்குமாரிடம் தொடர்ந்து நான்காவது நாளாக சிபிஐ அதிகாரிகள் இன்றும் விசாரணை மேற்கொள்ளவுள்ளனர் இவ்விசாரணை நடைபெற்றுவரும் மேகாலயா மாநிலம் ஷில்லாங்கில் நேற்று திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு குணால் கோஷிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது சாரதா நிதி மோசடி வழக்கு தொடர்பான ஆவணங்களை அழித்ததாக திரு ராஜீவ்குமா் மீது குற்றம்சாட்டப்பட்டுள்ளது நாட்டில் சிறுபான்மையினர் மக்கள்தொகையை நிர்ணயிப்பது தொடர்பான விதிமுறைகளை மாற்றியமைக்கக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பாக மூன்று மாதங்களுக்குள் பதில் அளிக்குமாறு தேசிய சிறுபான்மையினர் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது குறித்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அமர்வு இந்த மனுவை தங்கல் செய்த பிஜேபியைச் சேர்ந்த வழக்கறிஞர் அஸ்விளி உபாத்யாயாவை தேசிய சிறுபான்மை நல ஆணையம் இந்த கோரிக்கை குறித்து முடிவு செய்ய அமைக்கப்படும் குழு முன்பாக தனது கோரிக்கையையும் வைக்குமாறு ஆலோசனை தெரிவித்தனர் சிறுபான்எமயினா் குறித்த மக்கள்தொகையை தேசிய அளவில் இல்வாமல் மாநில அளவில் மேற்கொள்ளவேண்டும் என்று இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது தேசிய அளவில் ஹிந்து சமுதாயத்தினர் பெரும்பான்மை மக்களாக இருந்தபோதிலும் ஜம்மு கஷ்மீர் மற்றும் பல்வேறு வடகிழக்கு மாநிலங்களில் சிறபான்மையினராக உள்ளதையடுத்து இவ்வழக்கு தொடரப்பட்டுள்ளது மறைந்த முன்னாள் பிரதமர் அடவ்பிகாரி வாஜ்பாயின் முழு உருவப்படத்தை நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று திறந்து வைக்கிறார் இந்நிகழ்ச்சியில் குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கப்யா நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்கவுள்ளதாக நாடாளுமன்றத்தின் அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன

காங்கிரஸ் பொது செயலாளர் திருமதி ப்ரியங்காவின் கணவரான திரு ராபா்ட் வத்ராவும் அவருடைய பிக்காளிர் நில மோசடி வழக்கு விசாரணைக்காக ஜெய்ப்பூரில் உள்ள அமலாக்கத்துறை தாயாரும் இயக்குநகரகத்தில் இன்று ஆஜராகவுள்ளனர் இவ்வழக்கில் ஆஜராகும்பட் ஏற்களவே மூன்று முறை சும்மன் அனுப்பியும் திரு ராபாட் வத்ரா உள்ளிட்டோர் ஆஜாகாததால் அமலாக்கத்துறை இயக்குநரகம் ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்தை அனுகியது

தமிழக அரசு மற்றும் உச்சநீதிமன்றத்தின் ஒப்புதல் இன்றி முல்வைப் பெரியாறில் புதிய அணை கட்டக்கூடாது என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது முல்லைப் பெரியாறில் புதிய அணை கட்டுவதற்கான கற்றுச்சூழல் ஆய்வுக்கு மத்திய அரசின் கற்றுச்சூழல் துறை அளித்துள்ள அனுமதியை எதிர்த்து தமிழக அரசு தாக்கல் செய்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நேற்று நீதிபதிகள் ஏ கே சிக்ரி மற்றும் அப்துல் நசீர் ஆகியோர் அடங்கிய அம்வு முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது முல்வைப் பெரியாறு பகுதியில் ஆய்வு மட்டுமே மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தமிழகத்தின் ஒப்புதலுடன் அணை கட்ட முடியும் என்ற நிபந்தனையுடனேயே மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாகவும் கேரள அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டகட தமிழக அரசின் ஒப்புதலுடன்தான் புதிய அணை கட்டப்படும் என்றும் கேரள அரசு வழக்கறிஞர் தெரிவித்தார் இதையடுத்து தமிழக அரசின் மனுவை முடித்துவைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர் ஆந்திர பிரதேச மாநில மக்களின் நம்பகத்தன்மயை அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு முற்றிலும் இழந்துவிட்டதாக பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் நிர்வாக தோல்வி காரணமாக மத்திய அரசுக்கும் பிஜேபி தலைவர்களுக்கும் எதிராக மக்களை அவர் திசை திருப்பி வருவதாக குற்றம்சாட்டியுள்ளார் ஆந்திர பிரதேசத்தில் காங்கிரஸ் கட்சி மக்களிடையே பிரித்தாளும் குழ்ச்சி செய்து வருவதாக கூறியுள்ள திரு அமித் ஷா அக்கட்சியை மீன்டும் ஆட்சியில் அமர்த்துவதற்கு தெலுங்குதேச தலைவர் முயற்சித்து வருவதாகவும் குற்றம்சாட்டியுள்ளார் ஆந்திர மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்குவதற்கு பதில் மத்திய அரசு வழங்க விரும்பிய சிறப்பு திட்டங்களை திரு சந்திரபாபு நாயுடு நிராகரித்ததாகவும் திரு அமித் ஷா கூறியுள்ளாா் முன்னதாக திரு சந்திரபாபு நாயுடு ஆந்திர மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கக்கோரி புதுதில்லியில் நேற்று உண்ணாவிரதம் மேற்கொண்டார் இந்த உண்ணாவிரதத்திற்கு காங்கிரஸ் தலைவா் திரு ராகுல்காந்தி முன்னாள் பிரதமர் திரு மன்மோகன் சிங் உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவாகள் ஆதரவு தெரிவித்தனர் அபுதாபியில் ஹிந்தி மொழி அலுவல் மொழியாக அறிவிக்கப்பட்டதன் மூலம் அற்நாட்டு நீதிமன்றத்தை அங்கு வசிக்கும் இந்தியா்கள் எளிதாக அணுகமுடியும் என்று வெளியுறவு அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் அபுதாபி நீதிமன்றத்தில் ஏற்களவே அலுவல் மொழியாக உள்ள அரபி மற்றும் ஆங்கிலத்துடன் மூன்றாவது மொழியாக ஹிந்தியை அறிவித்ததன் மூலம் நீதித்துறை சிறப்படையும் என்று குறிப்பிட்டுள்ளார் கடல் கற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியாவும் நார்வேயும் கையெமுத்திட்டுள்ளன இது குறித்து பிரதமரின் பொருளாதார ஆலோசனைக் குழு விடுத்துள்ள அறிக்கையில் வேகமாக மாசடைந்து வரும் சுற்றுகுழலுக்கு எதிராக இருநாடுகளுக்கு இடைபேயான ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது தேசிய சீனியர் பேட்மின்டன் சாம்பியன்ஷிப் போட்டி அசாம் மாநிலம் குவஹாத்தியில் இன்று தொடங்குகிறது இதில் மகளிர் பிரிவில் நடப்பு சாம்பியன் சாய்னா நேவால் பி வி சிந்து உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர் ஆடவர் பிரிவில் சமீர் வர்மா பாருபள்ளி காஷ்பப் உள்ளிட்டோர் பங்கேற்கவுள்ளனர் காயம் காரணமாக எச் எஸ் பிரணாய் கிடாம்பி ஸ்ரீகாந்த் ஆகியோர் பங்கேற்கவில்லை ஐசிசி டுவென்டி கிரிக்கெட் போட்டி தரவரிசையில் பந்துவீச்சாளர் பிரிவில் இந்தியாவின் குல்தீப் யாதவ் இரண்டாம் இடத்திற்கு முன்னேறியுள்ளார்

ஆப்கானிஸ்தான் சுழற் பந்து வீச்சாளா் ரஷித் கான் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளாா் பேட்ஸ்மேன் பிரிவில் ரோஹித் சா்மா ஏழாவது இடத்திலும் வோகேஷ் ராகுல் பத்தாவது இடத்திலும் உள்ளனர் பாகிஸ்தான் வீரர் பாபர் ஆசம் முதலிடத்தில் உள்ளார்